எடுக்க வேண்டும் என்று சார்க் நாடுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளாா்

தாக்கல் செய்தார்

வெற்றியை பதிவு செய்துள்ளது

செயல்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் ஏழு பேரை அந்த மாநில அரசு பணியிடை நீக்கம் செய்துள்ளது

பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதத்தையும் அகுற்கு ஆதரவு கொடுக்கும் சக்திகளையும் வீழ்த்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சார்க் நாடுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

இதை முன்னிட்டு சார்க் செயலகத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி எழுதியுள்ள கடிதத்தில் அத்தகைய நடவடிக்கைகள் சார்க் கூட்டமைப்பை வலுவாக்க உதவும் என்று கூறியிருக்கிறார் பாகிஸ்தான் பற்றி மறைமுகமாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் சார்க் நாடுகளில் பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழித்துக்கட்ட இந்தியா இத்துழைப்பு கொடுத்தபோதிலும் பயங்கராவாத நடவடிக்கைகள் அஅந்கு சகவாலாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் சார்க் கூட்டமைப்பின் செயல்பாடுகள் நல்ல முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகவும் ஆனால் எட்டவேண்டிய இலக்குகள் அதிகம் உள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார் தீவிரவாதத்தால் அச்சுறுத்தல்களையும் பாதிப்புகளையும் சார்க் நாடுகள் தொடர்ந்து சந்தித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் இவற்றை முறியடிக்க இந்த கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு இடையே கூடுதல் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்துள்ளார்

ஆளால் உரி தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் இஸ்லாமாபாத் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இயலாத சூழல் நிலவுகிறது என்று இந்தியா அந்த மாநாட்டை புறக்கணித்தது பங்களாதேஷ் பூட்டான் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளும் இஸ்லாமாபாத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த சார்க் மாநாட்டில் பங்கேற்க முடியாது என்று அறிவித்ததை தொடர்ந்து அந்த உச்சிமாநாடு ரத்து செய்யப்பட்டது

உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மசோதாவை தாக்கல் செய்தார் இந்த மசோதா சிறுபான்மையினருக்கு எதிரானதல்ல என்று அவர் உறுதியளித்தார்

ஏற்கனவே இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட போதிலும் மாநிலங்களவையில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை தற்போதுள்ள மசோதாவுக்கு வடகிழக்கு மாநிலங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது காங்கிரஸ் திரணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன தங்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் மக்களவை நடவடிக்கைகளில் தவறாமல் கலந்துகொள்ள வேண்டும் என்று பிஜேபியும் திரிணாமுல் காங்கிரசும் கொறடா உத்தரவு பிறப்பித்திருந்தன

இந்த சும்பவம் துயரமானது என்று அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இரங்கல் உரையில் தெரிவித்தார் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவை உறுப்பினர்கள் இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தினார்கள்

வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் அப்பர் அசாம் பகுதியில்தான் இந்த முழு அடைப்பின் பாதிப்பை அதிகம் காணமுடிகிறது தலைநகர் குவஹாத்தியில் முழு அடைப்பின் பாதிப்பு தென்பட வில்லை மாநில மக்களின் நலன்களை பாதிக்கும் எந்த நடவடிக்கையையும் அனுமதிக்க மாட்டோம் என்று மாநில பிஜேபி அரசு உறுதியளித்துள்ளது

காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளிலும் சுயேச்சை ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிப்பதாக இது வரை கிடைத்த செய்தி தெரிவிக்கிறது

ஏற்கனவே இரண்டு கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்த நிவையில் அடுத்த கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி பராகி மற்றும் பொக்காரோவில் இன்று நடைபெறும் இரண்டு பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தியும் இரண்டு பிரச்சார பொதுக் கூட்டங்களில் இன்று கலந்துகொள்கிறார் உத்திரப்பிரதேசம் மாநிலம் உன்னாவ் பாலியல் வன்கொடுமை சும்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிலர் தீ வைத்த சும்பவத்தை தடுக்க தவறி அவட்சியமாக செயல்பட்டதாக கூறி காவல்துறை அதிகாரிகள் ஏழு பேரை அந்த மாநில அரசு பணியிடை நீக்கம் செய்துள்ளது உள்ளாவ் பகுதிக்கு உட்பட்ட பிஹார் காவல் நிலைய சிறப்பு அதிகாரி திரு அஜித் திரிபாதி இரன்டு உதவி ஆய்வாளர்கள் நான்கு காவலர்கள் தகுதி நீக்க நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கடந்த வியாழக்கிழமை காலை அந்த பெண் நீதிமன்றத்திற்கு சென்ற போது பிஹார் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அவருக்கு சிலர் தீ வைத்தனர் அதையடுத்து அப்பெண் புதுதில்லி சுப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்

தெலங்கானாவில் கால்நடை பெண் மருத்துவரை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கி எரித்ததாக கைது செய்யப்பட்ட நான்கு பேருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டை குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு பிரிவை தெலங்கானா அரசு அமைத்துள்ளது காவல்துறை ஆணையர் தலைமையிலான இந்த குழுவில் ஏழு பேர் இடம்பெறுகிறார்கள் இதற்கான உத்தரவை மாநில அரசு நேற்று பிறப்பித்தது ஒருபுறம் இந்த விசாரணை நடக்கும்போதே மறுபுறத்தில் தேசிய மனித உரிமை ஆணைய பிரதிநிதிகள் ஐதராபாதில் இன்று தங்கள் விசாரணையை நடத்துகிறார்கள் இதுதவிர காவல்துறையினர் தெரிவித்த என்கவுண்டர் விவகாரம் தொடர்பாகவும் என்கவுண்டரில் உயிரிழந்தோர் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பது குறித்தும் விசாரிக்கும்படி தாக்கல் செய்யப்பட்ட மனுமீது தெலங்கானா உயர்நீதிமன்றம் இன்று முடிவெடுக்கவுள்ளது

மருத்துவமனையில் இருந்தபோது அவரது உடல்நலம் குறித்து அக்கறையும் ஆர்வமும் காட்டிய அனைவருக்கும் அவர் டுவிட்டர் மூலம் நன்றி தெரிவித்து கொண்டுள்ளார்

சமூகரீதியில் பல முற்போக்கு நடவடிக்கைகளை அமல்படுத்தி வரும் சவுதி அரேபியாவில் மேலும் ஒரு சீர்திருத்தமும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது உனவு விடுதிகளில் ஆண்களும் பெண்களும் தனித்தனி இடங்களில் அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்படுகிறது ஏற்கனவே பல பெரிய வோட்டல்களில் இந்த சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்தபோதிலும் அரசின் அறிவுப்புடன் இந்த மாற்றம் கொண்டு வரப்படுகிறது இதன்மூலம் ஆண்களையும் பெண்களையும் பிரித்து வைக்கும் மதரீதியான கட்டுப்பாடு நீக்கப்படுகிறது

ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தமிழகம் கர்நாடகாவை எதிர்கொள்கிறது ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் சென்னை அணி இன்று ஜாம்செட்பூர் அணியை எதிர்கொள்கிறது